தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

பொதுமக்கள் முக கவசம் அணியாமல் பொது இடங்களுக்கு செல்வதே கோவிட் தொற்று அதிகரிப்பதற்கான காரணம் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் ஜே

அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சிவகங்கையில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தின்போது பேசுகையில் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் அராசாக அஇஅதிமுக அரசு திகழ்கிறது என்று தெரிவித்தார்

திருச்சி றீரங்கத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு

தொடர்ந்து கரூர் ஈரோடு பகுதிகளில் திரு ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபி தேசிய தலைவர் திரு

நட்டா கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் இன்று பிற்பகல் பிஜேபி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்குகளை கோருகிறார் காங்கிரஸ் கட்சி பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி கன்னியாகுமரியில் நாளை காங்கிரஸ் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு திரட்டுகிறார் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ சங்கரன் கோவில் கடையநல்லூர் தென்காசி பகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு

பாலகிருஷ்ணன் அரூரிலும் விடுதலை சிறுத்தை கட்சியின் திரு தொல் திருமாவளவன் சிதம்பரம் புவனகிரியிலும் மக்கள் நீதி மையத்தின் தலைவா் திரு கமலஹாசன் மதுரையிலும் அமமுக பொதுச்செயலர் திரு

டி வி தினகரன் அரவக்குறிச்சி கரூரிலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் திருப்பூர் கரூர் திருச்சியிலும் பாமக நிறுவன் தலைவர் டாக்டர் ராமதாஸ் கும்மிடிபூண்டியிலும் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர்

சத்தியபிரதசாகு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் குறித்து அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்தியபிரத சாகு இன்று மாலை ஆலோசனை மேற்கொள்கிறார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் கோவிட் பரவல் மாநிலத்தில் அதிகரித்து வரும் சூழலில் தேர்தல் பிரச்சாரம் குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது முன்னதாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தபால் வாக்களிக்க உரிமை பெற்றோரின் விவரங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்களிடம் பட்டியலாக அளிக்கப்படும் என தெரிவித்திருந்தார்

பொன்னையா இன்று தொடங்கிவைத்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் தபால் வாக்குகள் செலுத்தும் பணி இன்று தொடங்கின

மொகமத் தயாப் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் பின்பற்றப்படுவதை இன்று ஆய்வு செய்தார் தேர்தல் புகார்கள் பெறும் கட்டுப்பாட்டு அறையையும் அவர் பார்வையிட்டார்

இதுதொடா்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுமீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி சஞ்சீப் பானா்ஜி தலைமையிலான அமா்வு உச்சநீதிமன்றத்தில் இதுகுறித்து ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை சுட்டிக்காட்டி வாக்குச்சீட்டு முறை மீண்டும் கொண்டுவர வாய்ப்பில்லை என்று தெரிவித்தது மற்றொரு வழக்கில் முதியோர் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து பெறும் தபால் வாக்குகள் தொடா்பாக எந்த குற்றச்சாட்டிற்கும் இடம் தராத வகையில் கண்காணிப்பு காமராக்கள் மூலம் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியது

சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் கோவிட் கொற்று வெளிநாட்டு பயணிகளிடமிருந்து பரவவில்லை என குறிப்பிட்டார் கோவிட் அச்சுறுத்தல் சூழலிலும் மக்கள் முக கவசம் அணிவதை முழுமையாக தவிர்த்து வருவதாக அவர் கவலை தெரிவித்தார்